வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோபுதுச்சேரி

நரேந்திரமோடி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட இன்று வேட்புமனுத் தாக்கல் செய்தார்

நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளார்

நரேந்திர மோடி இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தார்

அமீத்ஷா திரு ராஜ்நாத்சிங் திரு நித்தின்கட்காரி உள்ளிட்ட மூத்த பிஜேபி தலைவர்கள் வேட்புமனு தாக்கல் மையத்திற்கு வந்திருந்தனர் மூத்த அகாலிதள் தலைவர் திரு பிரகாஷ் சிங் பாதல் ஐக்கிய ஜனதாதளத் தலைவர் திரு

ராம்விலாஸ்பாஸ்வான் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் தமிழக துணை முதலமைச்சருமான திரு

பன்னீர் செல்வம் உள்ளிட்ட கூட்டணி கட்சித் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டனர்

பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் பிஜேபி தொண்டர்களிடையே பேசுகையில் நாட்டிலேயே முதல் முறையாக நடப்பு தேர்தலில் தான் பதவியில் உள்ள அரசுக்கு எதிரான அலை ஏதுவும் இல்லை என்றார்

பிரதமர் இன்று மத்திய பிரதேசம் மற்றும் மகராஷ்டிராவிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று பீஹார் மாநிலம் சமஷ்டிபூரில் காங்கிரஸ் ஆர் ஜே டி பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசுகையில் காங்கிரஸ் கொண்டுவரவுள்ள நியாய் திட்டத்திற்கு முற்றிலும் ஊழல் வர்த்தகர்களிடம் இருந்தே நிதிப் பெறப்படும் என்றும் இத்திட்டத்திற்கென மக்கள் ஒரு பைசா கூட செலவிடத்தேவை இராது என்றும் கூறினார் முன்னதாக டெல்லியில் இருந்து பட்னாவிற்கு திரு ராகுல்காந்தி புறப்பட்டு சென்ற விமானம் எஞ்ஜின் கோளாறு காரணமாக மீண்டும் டெல்லிக்கே திரும்ப நேர்ந்ததால் அவரது பொதுக் கூட்டம் தொடங்க கால தாமதம் ஏற்பட்டது இந்த சம்பவம் குறித்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விசாரணைகளை தொடக்கியுள்ளது பிரதமர் திரு

தேர்தல் நேரத்தில் இத்திரைப்படத்தை வெளியிடலாமா என்பது தான் கேள்வி என்றும் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுத்துவிட்டதால் இதில் தலையிட நீதிமன்றம் விரும்பவில்லை என்றும் தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு இன்று கூறியது திரைப்பட தணிக்கை வாரியத்தால் சான்றளிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை தேர்தல் ஆணையம் தடை செய்வது தங்களின் பேச்சு சுதந்திரம் மற்றும் கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்று திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் தங்களின் மனுவில் கூறியிருந்தனர்

தமிழகத்தில் மூன்று அஇஅதிமுக எம்எல்ஏ க்களுக்கு எதிராக கட்சித் தாவல் தடைச்சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கக்கோரி ஆளும் அஇஅதிமுக பேரவைத் தலைவரிடம் மனுக் கொடுத்துள்ளது அஇஅதிமுக வின் சட்டமன்ற கொறடா திரு ராஜேந்திரன் இன்று சென்னையில் பேரவைத் தலைவர் திரு தனபாலை சந்தித்து இதுதொடர்பாக மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரபு விருத்தாசலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு கலைச்செல்வன் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் திரு

டிடிவி தினகரனின் ஆதரவாளர்களாக கருதப்படும் இம்மூன்று அஇஅதிமுக எம்எல்ஏ க்களுக்கும் பேரவைத் தலைவர் நோட்டீஸ் அனுப்ப இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது பெரம்பலூர் மாவட்டத்தில் அஇஅதிமுக பிரமுகர் ஒருவர் வேலை பெற்று தருவதாக கூறி பல பெண்களை பாலியல் வன்கொடுமைகளுக்கு உட்படுத்தி மிரட்டியதாக கூறப்படுவது குறித்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் கோரியுள்ளார் சென்னையில் இன்று இதுதொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் இப்பிரச்னைக் குறித்து வழக்கறிஞர் ஒருவர் பெரம்பலூர் காவல்நிலையத்தில் கொடுத்துள்ள புகாரை மூடி மறைக்க போலீசார் முயலுவதாகவும் சமூக விளைவுகளுக்கு அஞ்சியே பாதிக்கப்பட்ட பெண்கள் குரல் எழுப்ப தயங்குவதால் விசாரணை அவசியம் என்றும் கூறினார் தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைந்துள்ள சுங்கச்சாவடிகளுக்கு அருகிலுள்ள ஊர்களில் வாழும் மக்களின் வணிக ஊர்திகளுக்கு வழங்கப்பட்டிருந்த கட்டண சலுகையை தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் ரத்து செய்துள்ளதால் உள்ளூர் வணிக வாகனங்களுக்கு வசூலிக்கப்பட்டு வந்த கட்டணம் இரு மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றும் இந்த கட்டண உயர்வு கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார்

என்றும் குறிப்பிட்டுள்ளார்

பாலச்சந்திரன் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

புயலின் நகர்வைப் பொறுத்து நிலைமை மாறக் கூடும் என்றும் நிலவரங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார்

புயல் குறித்து ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு ரெட் அலர்ட் என்பது வானிலை ஆய்வு துறையால் கொடுக்கப்படுவது அல்ல என்றும் நிர்வாகத்துறையின் தேவைகளுக்காக ஏதேனும் ஒரு பகுதியில் கனமழைக்கு வாய்ப்பிருந்தால் அதுகுறித்து சிவப்பு வண்ணத்தில் காட்டப்படும் என்றும் திரு பாலச்சந்திரன் பதிலளித்தார் சிவப்பு வண்ணத்தில் பார்ப்பதெல்லாம் ரெட் அலர்ட் அல்ல என்றும் அவர் கூறினார் புயல் திசைமாற வாய்ப்புள்ள போதிலும் தற்போதைய நிலவரப்படி புயல் தாக்க வாய்ப்புள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன

நாராயணசாமி உத்தரவிட்டுள்ளார் புயல் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் புதுச்சேரி தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் அமைச்சர்கள் திரு நமச்சிவாயம் திரு ஷாஜகான் திரு கமலக்கண்ணன் துறைச்செயலர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் கலந்துகொண்டனர் இதில் பேசிய முதலமைச்சர் திரு

மேலும் புயலின்போது வேறோடு சாய்ந்து விழும் மரங்களை அப்புறப்படுத்த தேவையான உபகரணங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அறுந்துவிழும் மின்கம்பிகளை பாதுகாப்பாக அகற்ற மின்துறை ஊழியர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூறினார் பள்ளமான இடங்களில் தேங்கும் தண்ணீரை உடனடியாக அப்புறப்படுத்தவும் பாதிப்புக்குள்ளாகும் மக்களை உடனடியாக நிவாரண முகாம்களுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் இக்கூட்டத்தில் பேசுகையில் புயல் வருவதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் புயல் வந்தபின் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் விவாதித்து விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் பேரிடர் மேலாண்மை நிவாரணப் பணிகளுக்கு போதுமான நிதி இருப்பதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறினார் புயல் வெள்ள காலத்தின்போது நிவாரண முகாம்களில் மற்றும் உணவுப்பொருள் வழங்குவதுடன் மேலும் சில இடங்களை தேர்ந்தெடுத்து அங்கும் உணவு வழங்க ஏற்பாடு செய்யவேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

பல்கலைக்கழகம் மற்றும் அதன் உறுப்பு கல்லூரிகளில் பட்டப்படிப்பு முடிக்கும் மாணவர்களும் பழைய மாணவர்களும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் திறன் உள்ளவர்களாக இருந்தால் இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளலாம்

விண்ணப்பிக்க விரும்புவோர் புதுவை பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தில் இருந்து விவரங்களை பெற்றுக் கொண்டு சுயவிவரப் பட்டியலை அனுப்பி வைக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்றிரவு சென்னையில் நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இண்டியன்ஸ் அணியும் மோதவுள்ளன